இந்திய திரைப்படங்கள் குறித்த தேசிய அருங்காட்சியகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார்

அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது

பிரிவை ஏற்படுத்த பாதுகாப்புத்துறை அனுமதியளித்துள்ளது

வாலிபால் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி மேற்கு வங்க அணியை் தோற்கடித்தது இனி விரிவான செய்திகள் இந்திய திரைப்படங்கள் குறித்த தேசிய அருங்காட்சியகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார் இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவில் திரைப்படத் துறை தொடங்கியது தொடர்பான பழங்கால அரிய புகைப்படங்களும் தகவல்களும் இடம் பெற்றுள்ளன தாத்ரா நாகர் ஹாவேலியின் தலைநகர் சில்வாசாவிற்கும் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார் அங்கு மருத்துவக் கல்லூரி ஒன்றுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் நாகர் ஹாவேலியிலும் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பணிகளை மேற்கொள்வதற்கு வகை செய்யும் குப்பை அகற்றும் எம் ஆரோக்கியா ஆப் என்ற செயலி வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத் துறைக்கான உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழில் விரைவுச் சாலையை நாளை காலை தொடங்கி வைக்கிறார் திருச்சியில் நடைபெறும் இந்த விழாவில் மாநில தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் பங்கேற்கிறார் தமிழ்நாட்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இத்தகைய விவைச் சாலைகளில் பாதுகாப்புத் துறைக்கான பொருட்களை உற்பத்தி செய்யும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் செயல்படும்

வழிபாக செல்லும் என்று பாதுகாப்புத் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அஇஅதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாள முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் பூந்தமல்லியில் நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகராட்சிக் கட்டடத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் எதிர்க்கட்சியினர் தேவையின்றி அரசின் மீது குற்றம் சாட்டி வருவதாகவும் வழக்குகளைத் தொடுப்பதாகவும் குறை கூறினார் அஇஅதிமுக பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார்

இதனை முன்னிட்டு புராண இதிகாச தமிழ் காப்பியங்கள் இலக்கியம் வரலாறு சமுக நாட்டுப்புற மௌன மற்றும் இசை நாடகங்கள் நடத்தப்படும் இத்தகைய நாடகங்களை வடிவமைத்து மேடையேற்றுவதற்கு தமிழக முயற்சி மேற்கொண்டுள்ளது இதில் கலந்து கொள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்திற்கு அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சென்னையில் அடுத்த வாரம் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த மாநில அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது

பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தும் மனிதச் சங்கிலி நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது ஆறு பள்ளிகளின் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ப்பகமை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் பெசன்ட் நகரில் காலை எட்டு மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முன்னாள் தலைமத் தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைக்கிறார் இந்தியக் கடற்படையின் கீழ் இயங்கும் மூன்று சிறப்பு விமானப் பிரிவுகளை குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கு பாதுகாப்புத்துறை அனுமதியளித்துள்ளது

தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைக்கு இணங்க வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் சென்ற ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதியலிருந்து

கஜா புயல் இடைக்கால தேர்தல் அறிவிப்பு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இறுதி வாக்காளர் பட்டியலை திருத்தம் பணி தாமதமானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்ட மென்பொருள் மூலம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதையடுத்து இறதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சத்தியபிரதா சாஹு குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஒய்வுபெற்றவர்களின் ஒய்வுதியம் தொடர்பான விவரங்களை இணையதளத்தின் மூலம் பெறுவதற்கு வசதியாக ஒய்வூதியதாரர் தரவு தளத்தை துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் நேற்று தொடங்கிவைத்தார் தமிழக அரசின் கருவூல கணக்கு ஆணையரகமும் தேசிய தகவல் மையமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த இணைய கட்டமைப்பில் இய்வூதியதாரர்களின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருவரிச்செய்திகள் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான இரண்டாவது உச்சி மாநாடு அடுத்த மாதம் நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பாக அவர்களுடன் பேச்சு வார்த்தை நடத்தப்படும் என்று இந்தியாவுக்கான இலங்கைத் துதர் ஆஸ்டின் பெர்ணான்டோ தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் தலைவர் திரு ஜான் க்ளாட் ஜங்க்கரையும் ஆணையர் திரு டொனால்ட் டஸ்க்கையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்

சிரியாவின் வடமேற்குப் பகுதியில் அல்கொய்தா தீவிரவாத குழு செயல்பட்ட அலுவலக வளாகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சுப்பவத்தில் குறைந்தது பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர்

நெல்லை மாவட்டத்தில் சாதி மத மோதல்களை தடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீதி நாடகங்களை காவல்துறையினர் நேற்று நடத்தினர்

கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய்னா நேவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்து வெளியேறினார்